சரக்கு சேவை வரி இழப்பீட்டு நிதி கட்டமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு முன் வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமர் வர திரு

எடப்பாடி கே

பிரதமர் திரு

ஆத்ம நிர்பார் பாரத் நிதி உதவி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டை எந்த நிலையிலும் குறைக்க கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளா்

ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் கடன் உதவிகளுக்கான நிபந்தனைகளிலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இந்நடவடிக்கைகளால் மாநிலங்கள் நியாயமாக நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நடப்பு நிதியாண்டில் மாநிலங்கள் தங்களது தேவையான செலவுகளை மேற்கொள்ள இது வகை செய்வதோடு இதன்மூலம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாநிலங்கள் உரிய பங்களிப்பை அளிக்க முடியும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பிரதமர் இவ்விசயத்தில் தலையிட்டு மத்திய நிதியமைச்சகம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்ய வேண்டும் என்று முதலமைச்சா் கேட்டுக்கொண்டுள்ளார்

எடப்பாடி கே

இந்நிகழ்வின் போது மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அத்துறைக்கான முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் மாநில ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதனிடையே நாளைமுதல் அனைத்து கோவில்களிலும் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது

பெண்கள் தங்களது வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி இப்பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்நாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் திருவோணப்பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார்

பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோவிட் சூழலால் கேரள எல்லையை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று எளிமையான முறையில் கொண்டாடி வருவதாக எமது கன்னியாகுமரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்

போன் பழுது நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு இலவச வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி வே

மேலும் இம்மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்றால் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் அனைத்து விவரங்களையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தி உள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மீன்வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளோருக்கு மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி ரத்னா கூறியிருக்கிறார்

மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா கனடாவின் டெனிஸ் இணை அமெரிக்காவின் ரூபின் எர்னஸ்டோ இணையுடன் மோத உள்ளது